எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடிக்குத் தேவையான உரம் மற்றும் விதைகள் கையிருப்பில் உள்ளதாக மாநில வேளாண் துறையின் முதன்மை செயலாளர் திரு ககன்தீப்சிங் பேடி தெரிவித்துள்ளார்

அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயல் மகாராஷ்டிரா குஜராத் இடையே இன்று மாலை கரையைக் கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

சென்னையில் மக்கள் காய்கறி கடை சந்தைகள் இறைச்சி கூடங்களுக்கு செல்லும்போது கண்டிப்பாக முகக்கவசத்தை அணிய வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்

பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு சில தளா்வுகளை அறிவித்துள்ள நிலையில் நோய் பரவலை தடுக்க உரிய வழிமுறைகளை பின்பற்றி அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்றுதமிழக ஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித்தைசந்தித்து பேசினார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்த்தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஊரடங்கு தளா்வுகள் குறித்தும் முதலமைச்சா் ஆளுநரிடம் எடுத்துரைத்தாா் காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடிக்குத் தேவையான உரம் மற்றும் விதைகள் கையிருப்பில் உள்ளதாக மாநில வேளாண் துறையின் முதன்மை செயலாளர் திரு ககன்தீப்சிங் பேடி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடமாநில பாலைவன வெட்டுக்கிளிகள் தமிழகத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று கூறினார் மரவள்ளி பயிரைத் தாக்கும் மாவுப்பூச்சிகளை கட்டுப்படுத்த ட்ரோன் கருவி மூலம் மருந்து தெளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

லவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கிய இந்தியர்களை வந்தே பாரத் இயக்கத்தின்கீழ் சிறப்பு விமானங்களில் மத்திய அரசு மீட்டு வருகிறது

அபுதாபியில் இருந்து புறப்படும் நான்கு விமானங்களில் இந்தியர்கள் கோழிக்கோடு கொச்சி திருவனந்தபுரம் அமிர்தசரஸ் ஆகிய நகரங்களுக்கு அழைத்து வரப்படுகின்றனர் தோஹாவில் இருந்து புறப்படும் இரண்டு விமானங்களில் ஒன்று சென்னைக்கும் மற்றொன்று திருவனந்தபுரத்திற்கும் வர உள்ளன மஸ்கட்டில் இருந்து புறப்படும் இரண்டு விமானங்களில் புவனேஸ்வரம்கண்னூர் ஆகிய ஊர்களுக்கு இந்தியர்களை அழைத்துவரப்பட உள்ளனர்

இவர்கள் அனைவரையும் தனிமைப்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்

இந்த சிறப்பு பேருந்துகளின் வருகை நேரம் புறப்படும் நேரம் ஆகியவை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவல்கள் மற்றும் பள்ளி தலைமை முலமாக தெரியப்படுத்தப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது

மகேஸ்வரி ரவிக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் ஊரடங்கு காலத்தில் விவசாய பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதால் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின்கீழ் கோனோவீடர் என்ற களையெடுக்கும் கருவி விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருவதாக திருவள்ளூர் மாவட்ட வேளாண் துறை துணை இயக்குநர் திரு சுரேஷ் தெரிவித்துள்ளார்

அரபிக்கடலில் உருவாகியுள்ள நிசார்கா புயல் வடக்கு மகாராஷ்டிரா மற்றும் தெற்கு குஜராத் இடையே இன்று மாலை கரையைக் கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் லட்சத்தீவு மற்றும் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு நாளை வரை மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்

நரேந்திரமோடி தொலைபேசியில் தொடா்பு கொண்டு பேசினாா் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒருசில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் சேலம் நாகமக்கல் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரி இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஸ்காட் மாரீசன் இடையிலான உச்சி மாநாடு நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ராஜ்நாத்சிங் தொலைபேசியில் உரையாடினார்

ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேசிய உணவுப்பாதுகாப்பு இயக்க அரிசி திட்டத்தின்கீழ் மானியம் பெற விருப்பும் விவசாயிகள் வட்டார வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்